பன்வாரிலால் புரோகித் வலியுறுத்தியுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இதே போல் நெல்லை மாவட்டத்தைப் பிரித்து தென்காசி மாவட்டம் உருவாக்கப்படும் என்று திரு

இந்த புதிய மாவட்டங்கள் அமைக்கப்பட்டு இருப்பதை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வரவேற்றுள்ளார்

வேலூர் அரக்கோணம் திருப்பத்தூர் என இது அமையும் என்று அவர் கூறியுள்ளார்

வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் இன்றோடு முடிவடைகிறது

அஇஅதிமுக சார்பில் திரு ஏசி சண்முகம் திமுக சார்பில் திரு

தாக்கலான வேட்புமனுக்கள் அனைத்தும் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

அன்று மாலைவாக்கில் இத்தொகுதியில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமன விஷயத்தில் வெளிப்படைத் தன்மையையும் விதிமுறைகளையும் கடைபிடிப்பதன் மூலமே தரமான கல்வி கிடைக்கச் செய்ய முடியும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் தெரிவித்துள்ளார் தரமான கல்வி என்பது பற்றி மண்டல அளவில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் திரு பன்வாரிலால் புரோகித் இதைத் தெரிவித்தார்

தேவைக்கு ஏற்றாற்போல் மாணவர்களின் கல்வி அமைய வேண்டியதும் முக்கியம் என்றும் அவர் கூறினார் கல்வி கற்பிக்கும் முறையில் புதிய மாற்றங்களைக் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் கல்வியில் அதிக அளவில் முதலீடு செய்வதுடன் தொழில்நுட்பத்தையும் அதிக அளவில் உபயோகிக்க வேண்டும் என்றார் கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் ஆளுநர் கூறினார் தமிழ்நாட்டில் மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ள பள்ளிகளை மூடும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று அம்மாநில பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கேள்வி நேரத்திற்கு பிறகான பூஜ்ய நேரத்தில் இப்பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு கொண்டு வந்தார் அதற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு

இப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மீண்டும் ஏற்படும் போது அவை பள்ளிகளாக செயல்படும் என்று அவர் தெரிவித்தார் கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையிலான காங்கிரஸ் மத சார்பற்ற ஜனதாதள கூட்டணி அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது வாக்கெடுப்பு நடத்தாமல் விவாதத்தை நீட்டிப்பதன் மூலம் அரசு காலம் கடத்துவதாக பாரதீய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது வாக்கெடுப்பை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு பிஜேபி யினர் ஆளுநருக்கு மனு ஒன்றை அளித்துள்ளனர் ஆளுநரும் இன்றே சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துமாறு பேரவைத் தலைவரை அறிவுறுத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரை பிஜேபி யினர் கடத்திச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து சட்டப்பேரவையில் கடும் அமளி ஏற்பட்டது

வேளாண் துறையில் காலக்கெடு உடனான புதிய மாற்றங்களைக் கொண்டு வருவது குறித்து இன்று புதுடில்லியில் நடைபெற்ற மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலைக் குழுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

தேவேந்திர பட்நவீஷ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் இக்குழு விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகளை விவாதித்தது

இந்திய வேளாண் முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வர இந்த உயர்மட்ட கமிட்டியை பிரதமர் திரு நரேந்திரமோடி அமைத்துள்ளார் தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் முக்கிய கொள்கைகளான விவசாயம் ஊரக வளர்ச்சி தண்ணீர் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய கொள்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வழிமுறைகளையும் இந்த உயர்மட்டக் குழு அரசுக்கு அளிக்கும் புதுவையில் மக்களிடம் இருந்து பெறப்படும் குறைகள் தொடர்பான மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

புதுவை நெட்டபாக்கம் தொகுதியில் மக்கள் குரல் என்ற குறை தீர்க்கும் முகாம் ஒன்றை இன்று துவக்கி வைத்துப் பேசுகையில் முதலமைச்சர் திரு

மக்களுக்காகத்தான் அரசு உள்ளது என்றும் மக்கள் நலனையே பிரதானமாகக் கொண்டு அரசு செயல்படும் என்றும் அவர் கூறினார் செயல்படாத அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நாராயணசாமி தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஏராளமானோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்த முகாமில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயவேணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அரசின் பல்வேறு துறைகளின் திட்டங்களை விளக்கும் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன புதுவையின் நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி மக்கள் குறைகள் தீர்ப்பது தொடர்பாக சமீபத்தில் அரசு அதிகாரியுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் மக்கள் குரல் என்ற குறை தீர்ப்பு முகாம் நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன்படி முதலாவது மக்கள் குரல் குறை தீர்ப்பு முகாம் இன்று நெட்டபாக்கம் சட்டமன்ற தொகுதியில் நடத்தப்பட்டது புதுவை ஊசுட்டேரியை மேம்படுத்தி இந்த ஏரிக்கு வரும் பறவைகள் தண்ணீர் இன்மை காரணமாக வெளியேறுவதைத் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது

இவ்வாண்டு மழை இல்லாததால் ஏரி தண்ணீர் இன்றி வறண்டு காணப்படுகிறது இதனால் பறவைகள் வரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது இந்த நிலமையை மாற்ற இந்த ஏரிக்குள் தனியார் ஒத்துழைப்புடன் செயற்கைத் திட்டுகள் அமைக்கப்பட உள்ளன

இந்த செயற்கைத் திட்டுகளை அமைப்பதால் ஏற்படும் பள்ளத்தில் தேங்கும் தண்ணீரை பறவைகள் பயன்படுத்திக் கொள்ளும் இந்த செயற்கை திட்டுகளில் மரங்களும் நடப்பட்டு எழில் மிக்கதாக ஆக்கப்படும் இதனால் கோடைகாலத்தில் ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பறவைகள் வெளியேறுவது தடுக்கப்படும் ஊசுட்டேரியில் தண்ணீர் நிறைந்திருக்கும் போது சுற்றுலா பயணிகள் படகுகளில் இந்த திட்டுகளை சுற்றி வந்து ரசிக்க முடியும் இதற்கிடையில் ஊசுட்டேரியை அழகுபடுத்தும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நடைபாதையில் வெள்ளை கற்களைப் பதித்தல் இயற்கை எழிலை மேம்படுத்த பசும்புல்லை நடுதல் போன்ற பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது

இன்று பிற்பகல் முதல் இந்த முடிவுகளை இணையதளத்தில் மாணவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று கல்வித் துறை இணை இயக்குநர் திரு குப்புசாமி தெரிவித்துள்ளார்

கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்க ஆண்டுதோறும் நடத்தப்படும் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று புதுவை தமிழக கடலோரப் பகுதிகளில் நடைபெறுகிறது

இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கடல் வழியாக ஊடுருவும் தீவிரவாதிகளை பிடிப்பதற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது புதுவை காரைக்கால் கடலோரப் பகுதிகளில் இந்தப் பயிற்சி நடைபெறுகிறது

கடல் வழியாக புதிய படகுகள் மற்றும் அறிமுகம் இல்லாத நபர்கள் வருவது தென்பட்டால் காவல்துறைக்கு தகவல் தருமாறு இப்பகுதி மீனவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது வெப்பசலனம் காரணமாக விழுப்புரம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று முதல் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது